தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

மனோகா் வாலுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார்

ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு ஸ்பெயின் வீரர் ரஃபெல் நடால் முன்னேறியுள்ளார்

ஹர்ஷ்வாதன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் இது சாத்தியப்பட்டதாக கூறினா்

இஸ்ரோவின் உதவியுடன் பூட்டானின் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவது குறித்து பிரதம் திரு நரேந்திரமோடி மகிழ்ச்சி தெிவித்துள்ளார் பூட்டாளில் ரூபே அட்டையின் இரண்டாம் கட்டத் திட்டத்தை பிரதம் திரு நரேந்திரமோடியும் பூட்டான் பிரதமர் திரு லோட்டே ஷெரிய் கும் இன்று கூட்டாக காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தனா் அப்போது பேசிய பிரதமர் இதற்காக பூடான் நாட்டின் விண்வெளி பொறியாளர்கள் அடுத்த மாதம் இஸ்ரோ வுக்கு வரவிருப்பதாகக் கூறினார் ருபே அட்டையின் இரண்டாம் கட்ட தொடக்கம் என்பது இரு நாடுகளுக்கான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார்

இம்மருந்து கண்டறியப்பட்டபின் அது பூடானுக்கு அளிக்கப்படும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி அளித்த வாக்குறதிக்கு நன்றி தெரிவித்து கொள்வதாக கூறினாா் முதல்கட்டமாக தொடங்கப்பட்ட ரூபே அட்டைகளை பூட்டானுக்கு செல்லும் இந்தியர்கள் ஏ டி எம் மையங்களிலும் வியாபார நிறுவனங்களிலும் பயன்படுத்த முடிந்தது இந்நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இரண்டாம் கட்ட ரூபே அட்டைகளை பூட்டான் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவிற்கு வருகை தரும்போது பயன்படுத்த முடியும்

இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நமது பாதுகாப்பு படையினர் தங்களது வீரதீரத்தை மீண்டும் நிரூபித்துள்ளதாக கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் ஜனநாயக நடவடிக்கைகளை சீர்குலைக்க நினைத்த பயங்கரவாதிகளின் முயற்சி தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் ஐந்தாயிரம் உயிரி ளிவாயு நிலையங்கள் அமைக்க இரண்டு வட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சள் திரு தா்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

துய்மையான எரிசக்தி எளிதில் கிடைக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

கயசார்பு இந்தியா இயக்கம் தூய்மை பாரத் இயக்கத்தின்கீழ் மேற்கொள்ளப்படும் இப்பணிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறைகளை ஊக்குவிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படுகிறது என்று அமைச்சா் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் வடகிழக்கு பிராந்தியங்களின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக வடகிழக்கு பிராந்திய வளர்ச்சி துறை இணையமைச்ச் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கான பிரான்ஸ் தூதர் திரு இம்மானுவேல் லெனையனை சந்தித்து பேசிய அவர் வடகிழக்கு மாநிலங்களில் பிரான்ஸ் நாட்டுடன் இணைந்து மேற்கொள்ள இயலும் திட்டங்கள் குறித்து அவர் விவாதித்தார் அப்போது பேசிய பிரான்ஸ் துதர் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுவா உள்ளிட்ட துறைகளில் பிராள்ஸ் அரசு இணைந்து செயவ்படுவதற்கான வாய்ப்புகளை ஆராய்ந்து வருவதாக கூறினார் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ராணுவம் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு கடந்த சில வருடங்களாக முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்று பாதுகாப்பு தளவாடப் பிரிவு செயலாளர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் டாக்காவில் உள்ள இந்திய துதரகமும் இந்திய தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவில் உள்ள கப்பல் கட்டும் தளங்கள் பங்களாதேஷிற்கு கூடுதல் பயனுள்ளதாக அமைகிறது என்று தெரிவித்தார் பங்களாதேஷ் கப்பல் கட்டும் தளங்களுடன் இணைந்து செயல்படுவதன் வாய்ப்பு குறித்து குறிப்பிட்ட அவர் பங்களாதேஷ் நாட்டிற்கு தேவையான வர்த்தகம் மற்றும் ரானுவ கப்பல்களை கட்டுவதற்கு இந்திய கப்பல் கட்டும் தளங்கள் தயாராக இருப்பதாக பாதுகாப்பு தளவாடப் பிரிவு செயலாளர் திரு ராஜ்குமார் கூறினார்

காலித் மஹமுத் சவுத்ரி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் நிதிமுறைகேடுகள் தொடர்பாக வட இந்தியாவில் உள்ள கால்நடை தீவன உற்பத்தியாளருக்கு சொந்தமான இடங்களில் வருமானவரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர் கான்பூர் கோரன்பூர் நொய்டா தில்லி மற்றும் லுதியாளா ஆகிய இடங்களில் இச்சோதனை நடைபெற்றுள்ளது

இத்தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தை சேர்ந்த மக்களுக்கு மாற்று குடியிருப்பு அல்லது மாற்று நிலம் தரப்படவேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியன் ஆயில் வாடிக்கையாளர்கள் சமையல் எரிவாயு கட்டணத்தை பேடிஎம் மூலம் செலுத்தினால் அவர்களுக்கு ஐந்து ரூபாய் சலுகை அளிக்கப்படும் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சிலிண்டர் கொண்டுவரும் பணியாளர்களிடம் இதற்கான வசதி உள்ளதாவும் வாடிக்கையாளர்கள் சிரமமின்றி கட்டணத்தை செலுத்தலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது

தொலைபேசி வாயிலாக நடைபெற உள்ள இந்நிகழ்ச்சியில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் தொற்றுநோய் பிரிவின் முன்னாள் தலைவர் டாக்டர் ராமன் ஆர்

கோல்டு மற்றும் கூடுதல் அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது

பெருநகர மும்பை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கும் அனைத்து பள்ளிகளும் அடுத்தமாதம் வரை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இதற்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியில் அமெரிக்க முன்ளாள் அதிபர் பாரக் ஒபாமா முன்னாள் புக்கர் பரிசு வெற்றியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

நாகப்பட்டிணம் தஞ்சாவூர் திருவாரூர் சிவகங்கை கடலூர் ராமநாதபுரம் மற்றம் புதக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்தார் இதையடுத்து மீனவர்கள் நாளை மறுநாள் முதல் கடலுக்கு செல்லவேண்டாம் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு ஸ்பெயின் வீரர் ரஃபெல் நடால் முன்னேறியுள்ளார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது கோவாவில் உள்ள மூன்று மைதானங்களில் நடைபெற உள்ள இப்போட்டியில் பதினோரு அணிகள் பங்கேற்கின்றன

வரும் செவ்வாய் கிழமை திலக் மைதானத்தில் நடைபெறவுள்ள போட்டியில் சென்ளை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது